பிரதமர் திருநரேந்திரமோடிஆசியான் தலைவர்களுடன் சிங்கப்பூரில் பேச்சுநடத்தினார்

கஜ புயல் இன்று இரவு நாகப்பட்டினம் அருகேகரையைக் கடக்கக்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

யுனிசெப்பின் இந்தியாவுக்கான இளையோர் துதுவராகஹீமாதாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார்

முன்னதாகஆசியான் நாட்டுத் தலைவர்களுடன் பிரதமர் பேச்சுநடத்தினார் இதனைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்துசிங்கப்பூர் சென்றுள்ள் தேசியசாரணர் படைடியைச் சேர்ந்த இருபதுபேருடன் பிரதமர் கலந்துரையாடினார் இந்தியா சிங்கப்பூர் கேக்கத்தான் நிகழ்ச்சியில் வெற்றிபெற்றவர்களுக்குபரிசுகளையும் பிரதமர் வழங்கினார் நக்ஸவைட் பிரச்சினைக்குஅடுத்தஐந்துஆண்டுகளுக்குள் முடிவு கட்டப்படும் என்றுஉள்துறைஅமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் ச்பேசியஅவர் நக்ஸலைட்டுகள் கடைசிகட்டத்தைஎட்டியுள்ளதாகக் குறிப்பிட்டா்

நக்ஸவைட்களுக்குஎதிரானநடவடிக்கைகளில் பாதுகாப்புப் படையினின் கை ஒங்கியிருப்பதாகவும் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தார் நக்ஸலைட்டுகள் வன்முறையைகைவிட்டுவிட்டுசரணடையுமாறும் அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார்

தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதைஉறுதிசெய்யும் நோக்கில இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருராவத் தெரிவித்தார் முன்னதாகதேர்தல் ஏற்பாடுகள் குறித்துஅவர் ஆய்வு மேற்கொண்டார் இந்தஆய்வு பணிகள் இன்றும் தொடருகிறது இந்ததேர்தலில் முதல் முறையாகமாற்றுதிறனாளிகளுக்குஉதவுவதற்கெனசிறப்பு பார்வையாளர்கள் நியமிக்கப்படஉள்ளனர்

இந்ததேர்தலில் வேட்புமனுக்களைவிலக்கிகொள்வதற்கானகாலஅவகாசமநேற்றுடன் முடிவடைந்தது இதனைஅடுத்து இறுதிவேட்பாளர் பட்டியல் வெளியிடபட்ட்டுள்ளது

தேர்தல் நடத்தைவிதிமுறைகள் மீறப்படுவதைதடுப்பதற்காகபல்வேறுதகவல் தொழில்நுட்பவசதிகளைதேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது

பாட்னாவிமானநிலையத்தில் அவருக்குஉற்சாகவரவேற்பு அளிக்கப்பட்டது

பின்னர் சமஸ்டிப்பூர் சென்றஅவர் டாக்டர் ரஜேந்திரபிரசாத் மத்தியவேளாண்மைபல்கலைகழகத்தின் முதலாவதுபட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றார் பாட்னாவிலுள்ளதேசியதொழில்நுட்பமையத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் திருராம்நாத் கோவிந்த் பங்கேற்கஉள்ளதாகளமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறாா் இதனையொட்டிவிரிவானபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இலங்கையில் நாடாளுமன்றநடவடிக்கைகள் திருரணில் விக்ரமசிங்கேமற்றும் திருமகிந்தாராஜபக்ஷே ஆதரவு உறுப்பினா்களுக்கிடையேஏற்பட்டமோதல் காரணமாகபாதிக்கப்பட்டது திருராஜபக்சேஅறிக்கைதாக்கல் செய்துபேசமுற்பட்டபோதுமோதல் ஏற்பட்டதாகவும் இதன் வெளியிடாமல் காரணமாகஎந்தஒருஅறிவிப்பையும் அவைத்தலைவர் திருகருஜெயசூரியாபாதியிலேயே அவையிலிருந்துவெளியேறியதாகவும் எமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறாா் நேற்றுதிருமகிந்தாராஜபக்சே க்குஎதிரானநிறைவேற்றப்பட்டநம்பிக்கையில்லாதீர்மானத்தைஅந்நாட்டுஅதிபர் திருமைதிரிபாலசிறிசேனாநிராகரித்தார்

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

புயல் கரையைகடக்கும் போது கடல் மட்டமானதுஒருமீட்டர் உயரத்துக்குஎழும் என்பதால் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் நாகபட்டினம் கடலோரத்தில் உள்ளதாழ்வானபகுதிகளில் கடல்நீர் புகும் என்றுஎச்சரிக்கப்பட்டுள்ளது சும்பந்தபட்டமாவட்டங்களில் மின் மற்றுமதொலைத் தொடர்பு கம்பிகள் நெல் வாழைபப்பாளிமரங்கள் சேதமடையவாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுளளது குடிசைவீடுகள் மற்றும் தகறகொட்டகைகள் பாதிப்புக்குஉள்ளாகக்கூடும் என்றும் தெிவிக்கப்பட்டுள்ளது

புயல் கரையைகடக்கும் போதுசம்பந்தப்பட்டமாவட்டங்களில் முன்னெச்சிக்கையாகமின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றுமின்துறைஅமைச்சா் திரு தங்கமணிகூறியுள்ளார் புயல் முன்னெச்சிக்கைதகவல் அறிவிப்பு அமைப்பினைபரிட்சார்த்தஅடிப்படையில் கடலூர் மற்றும் நாகபட்டினம் மாவட்டங்களில் வருவாய் துறைஅமைச்சள் திருஉதயகுமார் இன்றுதொடங்கிவைத்தார்

விருதநகரில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் உச்சநீதிமன்றதீர்ப்பு காரணமாகபட்டாசுதொழில் பாதிக்கப்படாமால் இருப்பதைஉறுதிசெய்வதற்குத் தேவையானநடவடிக்கைகளைமத்தியஅரசுமேற்கொள்ளும் என்றாா்

உயிரிழந்தவர்களின் அடையாளத்தை அறிந்துகொள்வதற்காகமரபனு சோதனைநடத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கர்ப்பிணிபெண்களின் நலனுக்கானமத்தியஅரசின் திட்டம் ஈரோடுமாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது பேறுகாலத்தின் போதஉரியசிகிச்சைபெற இந்ததிட்டம் உதவிகரமாக இருந்ததுஎனபயனாளிஒருவர் தெரிவித்தார்

குழந்தைகளுக்கானஉரிமைகள் குறித்தவிழிப்பு நடவடிக்கைகளைஹீமாதாஸ் மேற்கொள்வார் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தபொறுப்பைவழங்கியதற்காக யுனிசெப் நிறுவனத்துக்குநன்றிதெரிவித்துக் தமக்கு கொண்டஹீமாதாஸ் தமதுபணிகளைதிறம்படநிறைவேற்றபாடுபடுவேன் என்றுகூறினார் உலக்கோப்பைமகளிர் டுவெண்டிடுவெண்டிகிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று அயர்லாந்தை திர்கொள்கிறது கயானாவில் நடைபெறஉள்ள இப்போட்டி இந்தியநேரப்படி இரவு எட்டரைமணிக்குதொடங்குகிறது உலகமகளிர் குத்துசண்டசாம்பியன் போட்டி இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது